படிக்க வைப்போம் என்ற திட்டத்தை நாடு தழுவிய திட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அமைச்சரவையிலிருந்து விலதுவது என்று தெலுகு தேசம் முடிவு செய்துள்ளது

அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜனுவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விரிவாக்கத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்த எடையுடன் குழந்தை பிறத்தல் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு ஏற்படும் ரத்த சோகை போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது

இதை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சில மாநில அரசுகள் மகளிருக்கான புதிய திட்டங்களையும் இன்று அறிமுகப்படுத்தவுள்ளன இந்நிலையில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு அகில இந்திய வானொலிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் பெண்மையின் வலிமையை ஒருநாள் மட்டுமல்ல நாள்தோறும் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டை வழிநடத்த பெண்களால் முடியும் என்று கூறிய அவர் அவர்களால் மட்டுமே சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றார்

இந்தப் பேட்டியின் மறுஒலிபரப்பை இன்றிரவு எட்டு மணிக்கு எப்எம் கோல்டு அலைவரிசையில் கேட்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு

விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் அகவிலைப்படியை வழங்க அரசு ஒப்புக் கொண்டது

மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையிலிருந்து விலகுவது என்று தெலுகு தேசம் முடிவு செய்துள்ளது

அசோக் கஜபதி ராஜு அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு

எஸ் சௌத்ரி ஆகியோர் இன்று தங்களது ராஜினாமா கடிதங்களை பிரதமரிடம் அளிப்பார்கள் என்று தெலுகு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தெலுகு தேசம் அளிக்கும் ஆதரவு தொடரும் என்றும் இதுகுறித்த முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நேற்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சிறப்பு பிரிவின் கீழ் ஒதுக்கப்படும் நிதிக்கு நிகரான தொகை ஆந்திர மாநிலத்திற்கு வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்

உத்திரப்பிரதேசத்திலிருந்தும் சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தை பீகாரிலிருந்தும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

நட்டாவை ஹிமாசலப்பிரதேசத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்ய பிஜேபி முடிவு செய்துள்ளது மத்தியப்பிரதேச மாநிலத்திலிருந்து காலியாகும் இரண்டு இடங்களிலிருந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவார் சந்த் கெல்லாட் ஆகியோரை வேட்பாளர்களாக நிறுத்த முடிவு செய்துள்ளது

மன்சுக்பாய் மண்டாவியா மற்றும் வேளாண் துறை இணையமைச்சர் திரு புருஷோத்தம் ருபாலா ஆகியோரை குஜராத் மாநிலத்தில் காலியாகும் இடங்களில் வேட்பாளர்களாக நிறுத்தவும் பிஜேபி முடிவு செய்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சியின் தலைவர் திரு

நீட் தேர்வுக்கு மாணவர்களை பதிவு செய்யும்போது ஆதார் எண் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அமல்படுத்த வேண்டாமென்று மத்திய இடைநிலைக் கல்வி வாரியமான சிபிஎஸ்ஈ க்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநிலத்தின் உடைக்கப்பட்டதை அடுத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உத்தரவிடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது முன்னதாக இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் மாநிலம் முழுவதும் பெரியார் சிலைக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்றார் வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

செந்தில் பாலாஜி ஆஜராகும்போது அவரைத் துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டது

ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார்

இவர் ஈரோட்டில் தங்கியிருந்து திருப்பூரில் ஆயத்த ஆடைகளை கொள்முதல் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார் ஜவுளிகளுடன் ஹெராயின் பொருளையும் கப்பலில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தபோது கைது செய்யப்பட்டார்

சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏர் இந்தியா நிறுவனம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மகளிரைக் கொண்டு விமானத்தை இன்று இயக்கவுள்ளது திருநெல்வேலி கோட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் நாளை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரசாத் வடநேரே தெரிவித்துள்ளார்

இந்தப் போட்டியில் இந்தியா பெற்றுள்ள முதல் வெற்றி இதுவாகும் அமெரிக்காவில் நடைபெறும் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு முன்னேறுவதற்காக கடைசி தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் மற்றும் யூகி பாம்ரி ஆகியோர் மோதவுள்ளனர்

சூரியா தங்கப்பதக்கம் வென்றார் முத்தரப்பு டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்ளாதேஷை சந்திக்கிறது கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தப் போட்டியில் இந்திய அணியில் அனுபவம் மிக்க அக்ஸர் பட்டேலுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன